மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் திறந்துவைக்கிறார்

சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி ஏற்பு மற்றும் ஒற்றுமை ஒட்டம் நடைபெறவுள்ளது

லாபத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்கள் தனியார்மயமாக்கப்பட மாட்டாது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார்

உச்சநீதிமன்றத்தில் கேவியேட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

பிரதமர் பதவியிலிருந்து திரு ரனில் விக்கிரமசிங்கே நீக்கப்பட்டதை கண்டித்து இலங்கைத் தலைநகர் கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பேரணி நடைபெற்றது இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்டமான உருவச் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள சர்தார் சரோவர் அணைப்பகுதியில் திறந்துவைக்கிறார்

ஒற்றுமையையும் வலியுறுத்தும் வகையில் இந்த சிலை திறந்துவைக்கப்படுகிறது பல்வேறு மாநிலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட மண்ணைக் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒற்றுமைக்கான சுவரையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் முக்கியத் தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர் தமிழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு பாண்டியராஜன் ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி ஏற்பு மற்றும் ஒற்றுமை ஒட்டம் நடைபெறவுள்ளது சென்னை தீவுத் திடலில் இன்று காலை நடைபெறவுள்ள தொடர் ஒட்டத்தை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைக்கிறார் இதில் மாநில அமைச்சர்கள் திரு

வேலுமணி திரு

ஜெயக்குமார் திரு

பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் விமான சேவையை வழங்கும் நிறுவனங்கள் பயணிகளின் நலனையே முதன்மையாக கருத வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் விமான போக்குவரத்தின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர் அரசும் விமான நிறுவனங்களும் விமான நிலையங்களில் பயணிகளுக்கு தேவையான வசதிகளையும் தடையற்ற பயண சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் உள்நாட்டு விமான போக்குவரத்தை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அனைவருக்கும் கட்டணத்தில் விமான சேவைகளை வழங்க நடவடிக்கைகள் ஏற்ற மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தோனேஷிய விமான விபத்தை அடுத்து இந்தியாவில் செயல்படும் விமான நிறுவனங்கள் இயக்கும் விமானங்களின் எஞ்சின் மற்றும் இதரப் பிரச்சினைகளை உடனுக்குடன் கவனிக்குமாறு சிவில் விமானப் போக்குவரத்து இயக்குநருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கரேஷ் பிரபு கூறியிருக்கிறார்

இதே ரக விமானம்தான் இந்தோனேஷியாவில் விபத்துக்குள்ளானது லாபத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்கள் தனியார்மயமாக்கப்பட மாட்டாது என்று மத்திய கப்பல் சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார்

ராஜேந்திரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியேட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

இந்த வழக்கு தொடர்பாக யாரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு கருத்தைக் கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக் கூடாது என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது அனுமதியின்றி கூடுதல் காட்சிகளை திரையிடும் திரையரங்குகள்மீது சுட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சில திரையரங்குகள் விடுமுறை நாட்களில் காலை ஐந்து மணிக்குத் தொடங்கி இரவு வரை ஆறு காட்சிகளை நடத்துவதாகவும் அத்தகைய திரையரங்குகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர் திரையரங்குகளில் வார நாட்களில் நான்கு காட்சிகளும் விடுமுறை நாட்களில் ஐந்து காட்சிகளும் திரையிட தமிழக அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது

சுரேஷ்குமார் இந்த வழக்கில் காவல்துறையினர் அடையாள் அனிவகுப்பை நடத்தவில்லை என்றும்

திவாவான நிறுவனங்களின் சொத்துக்களை விற்று அதில் கிடைத்த தொகையை பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கும் அந்த நிறுவனங்களுக்கு கடள் வழங்கிய வங்கிகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான தொகையை உயர்நீதிமன்ற நீதிபதி கிரூஷ்ணமூர்த்தி வழங்கினார்

நாட்டிலேயே முதன்முறையாக திருநங்கை ஒருவர் செவிலியர் பயிற்சி மாணவியாக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார் தமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி முன்மாதிரியான மாணவியாக தேர்ச்சி பெறுவேன் என்று திருநங்கை தமிழ்ச்செல்வி கூறினார்

ரனில் விக்கிரமசிங்கே நீக்கப்பட்டதை கண்டித்து இலங்கைத் தலைநகர் கொழும்பில் நேற்று மாபெரும் பேரணி நடைபெற்றது இந்தப் பேரணியில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒரு வட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பேரணியின் முடிவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு ரனில் விக்கிரமசிங்கே நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் இலங்கையில் ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்றம் கூறினார் அதிபர் திரு சிறிசேனா நாடாளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரத்தை குறைத்துவிட்டதாகவும் அரசு நிர்வாக அதிகாரத்தை தன்வசம் எடுத்துக் கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

விக்கிரம சிங்கே கூறினார் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அடுத்த சில நாட்களில் படிப்படியாக உள்மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது

துருக்கி பத்திரிகையாளர் ஜமால் கஷோகி யை படுகொலை செய்ய உத்தரவிட்டது யார் என்பதை சவுதி அரேபியா தெரிவிக்க வேண்டும் என்று துருக்கி அதிபர் திரு தாயீப் எர்டோகன் கேட்டுக் கொண்டுள்ளார்

குவைத் சென்றுள்ள வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று அந்நாட்டின் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு

ஜம்மு கஷ்மீரில் நேற்று பாதுகாப்புப் படையினருடன் நடந்த மோதலில் ஜெய்ஸ் இ முஹமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பன்றிக் காய்ச்சலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர ஆணையர் திரு விஜய கார்த்திகேயன் கூறியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஒரு துளி நீரில் அதிக பயிர் என்ற நுண்ணீர் பாசனத் திட்டம் குறித்த துண்டு பிரசுரத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் வெளியிட்டார்